அறிமுகப்படுத்த வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மாநிலங்களவை துணைத் தலைவராக திரு ஹரிவன்ஷ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகளில் போதமான ஆக்ஸிஜன் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்ட குறைப்புப் பணி நிறைவடைந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

ஹோமியோபதி மற்றும் பல்வேறு இந்திய மருத்துவம் குறித்த இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வு மூலமாக மாணவர்களை தேர்ந்தெடுக்க வகை செய்யும் மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது

இதையடுத்து இம்மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய மசோதா மற்றும் இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய மசோதா ஆகிய இரு மசோதாக்களும் தரமான சிகிச்சை மற்றும் மருத்துவ நிபுணர்களை உறுதிப்படுத்த வகை செய்கிறது

ஹோமியோபதி மற்றும் இந்திய மருத்துவமுறைக்கு ஆலோசனை வழங்கும் கவுன்சில் ஒன்றை உருவாக்கவும் இந்த இரு மசோதாக்களும் வகை செய்வதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல் விலை உத்தரவாதத்தின் மீதான ஒப்பந்த பாதுகாப்பு மற்றும் பண்ணை சேவைகள் மசோதாவும் நேற்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவை தாக்கல் செய்து வேளாண்துறை அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமா் பேசினார் விவசாயிகள் தடையற்ற வர்த்தகத்தில் ஈடுபட இம்மசோதா வகை செய்கிறது என்று கூறினார் விவசாயிகள் விளைவிக்கும் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயித்தாலும் பெரும்பாலான விவசாயிகள் பலனடையவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் எனவே விவசாய சந்தைகளை தவிர்த்து வேறு இடங்களில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக கூறிய அமைச்சர் இதனால் விவசாயிகள் பலனடைவார்கள் என்று கூறினார் இருப்பினும் குறைந்தபட்ச ஆதார விலை முறையும் தொடர்ந்து நீடிக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார் ஆனால் இந்த மசோதாவை அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பதாக காங்கிரஸ் மக்களவைக் குழுத் தலைவர் திரு அதிர் ரஞ்ஜன் கௌத்ரி தெரிவித்தார் இருப்பினும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது நட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநிலங்களவையில் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது இப்பிரச்சினை குறித்து பேசிய அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு வில்சன் இளங்கலை மருத்துவப் படிப்புகளுக்கு மாணவர்களை தேர்வு செய்ய நடத்தப்படும் இத்தேர்வு சிபிஎஸ்ஈ பாடத் திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டினார்

இதே பிரச்சினையை வலியுறுத்தி மக்களவையில் திமுக சார்பில் ஒத்தி வைப்புத் தீர்மானம் அளிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை துணைத் தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட திரு ஹரிவன்ஷ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் குரல் வாக்கெடுப்பு நடைபெற்ற போது எதிர்க்கட்சிகள் தங்களது வேட்பாளரான ராஷ்ட்ரீய ஜனதா தள் கட்சியைச் சேர்ந்த திரு மனோஜ் ஜா வை வலியுறுத்தவில்லை இதனால் ஹரிவன்ஷ் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தப் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பத்திரிகையாளர் சமூக சேவகர் என பல அடையாளங்களுக்கு சொந்தமானவர் திரு ஹரிவன்ஷ் என்றும் அவையை நடுநிலையாக நடத்தபவர் என்ற பெயரை பெற்றவர் என்றும் கூறினார் நடுநிலை தவறாமல் அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்பளித்து மாநிலங்களவையை அவர் நடத்தும் விதத்தை அனைத்து உறுப்பினர்களும் நேரில் கண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு

தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி தலைவர் திரு கேசவ ராவ் பிஜேபியைச் சேர்ந்த பிரசன்ன ஆச்சாரியா திமுகவைச் சேர்ந்த திரு திருச்சி சிவா ஆகியோரும் திரு ஹரிவன்ஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டதை வாழ்த்திப் பேசினார்கள்

பிரகலாத் ஜோஷி தாக்கல் செய்தார் ஏற்கனவே இதுதொடர்பாக கொண்டுவரப்பட்ட அவசர சுட்டத்திற்குப் பதிலாக அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

கோவிட் நோய் தொற்று நிலைமை மற்றும் அரசு மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் பற்றி நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் அவர் தாமாக முன்வந்து அறிக்கை அளித்தார்

எதிர்காலத்தில் இத்தகைய தொற்று நோய் மற்றும் பேரிடர் சவால்களை கையாள்வதற்கு ஆராய்ச்சி சுகாதார கவனிப்பு

மாநிலங்கள் மற்றும் யூவியன் பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகளில் போதுமான ஆக்ஸிஜன் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

நாடுமுழுவதும் ஆக்ஸிஜன் வாயுவை ஏற்றிச்செல்லும் வாகனங்களின் போக்குவரத்திற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு மாநில அரசுகள் நிலுவைத் தொகையை உடனுக்குடன் செலுத்துவதோடு தடையற்ற ஆக்ஸிஜன் விநியோகத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பொறியியல் படிப்புகளுக்கு நடத்தப்பட்ட ஜே

தேர்வைக் காட்டிலும் நீட் தேர்வு வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு

சவாலாக எடுத்துக் கொண்டு இத்தேர்வை மத்திய அரசு நடத்தி முடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளர் அனைத்து வகையான வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடைவிதித்துள்ளது இது உடனடியாக அமலுக்கு வருவதாக வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் அறிவித்துள்ளது உள்நாட்டில் கடந்த சில வாரங்களாக வெங்காயத்தின் விலை அதிகரித்த காரணத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக உள்நாட்டில் வெங்காயம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதோடு விலையும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்ட குறைப்புப் பணி நிறைவடைந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

இந்நிலையில் பொறியியல் இறுதி பருவத் தேர்வுகள் ஆன்லைனில் ஒரு மணிநேரம் நடைபெறும் என்று அண்ணா பல்கலைக் கழகம் அறிவித்துள்ளது

இந்நோய்த் தொற்றை கண்டறிய தொடர்ந்து பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன

மதுரை மாநகராட்சி சார்பில் கரிசல்குளம் ஆனையூர் கொடிக்குளம் நரிமேடு

மருத்துவ மேற்படிப்புக்கான கலந்தாய்வுக்கான காலக்கெடுவை நீட்டிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் அரசு சார்பில் மனுதாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு செள்ளை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டது

விவசாயிகளுக்கான பிரதமரின் ஆதரவு திட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதா என்பதைக் கண்டறிய குழுக்கள் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி

இதனை முன்னிட்டு சென்னையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது இந்நாளை முன்னிட்டு துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் விடுத்துள்ள செய்தியில் அண்ணாவின் லட்சியமான சாதி பேதமற்ற சமநிலை சமுதாயத்தை உருவாக்கிட ஒற்றுமையோடு உழைக்க உறுதியேற்றுக் கொள்வோம் என்று கூறியுள்ளார்

எடப்பாடு படினிச்சாமி உத்தரவிட்டுள்ளார்

இதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் பரிந்துரைகள் இணையதளம் வழியாக மட்டுமே பெறப்படும் வங்கக்கடலில் ஆந்திரக் கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப்பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக அதே இடத்தில் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது ஆந்திராவை நோக்கி நகரக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது இதன் காரணமாக திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சேலம் நாமக்கல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கோவை நீலகிரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது

இவங்கை அருகே தீ விபத்துக்குள்ளான கப்பல் பாதுகாப்பாக உள்ளதாகவும் மோட்டார் எந்திரங்களும் இயங்கும் நிலையில் இருப்பதாகவும் இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது தர்கா பூஜையை முன்னிட்டு இந்தியாவிற்கு ஹில்சா வகை மீள்களை ஏற்றுமதி செய்ய பங்களாதேஷ் வர்த்தக அமைச்சகம் அந்நாட்டு வர்த்தகர்களுக்கு அனுமதி அளித்துள்ளது பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைத்து செயல்படவும் சுதந்திரமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்கவும் இந்தியாவும் ஜப்பானும் உறுதிபூண்டுள்ளன உத்தரபிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு

லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்